நரேந்திரமோடி மாநிலமுதலமைச்சா்களுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளாா்

செயல்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சள் திரு அமித் ஷா நிதியமைச்சள் திருமதி நிர்மலா சீதாராமன் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர்

காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நோய்த்தொற்று தடுப்புப் பணிகள் குறிதது விவாதிக்கப்படவுள்ளது

இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர் குழுவுடனும் ஆவோசனை நடத்த முதலமைச்ச் திட்டமிட்டுள்ளார் மாநிலங்களில் தங்கியுள்ள இடம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு பேருந்துகள் ஷ்ராமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா கடிதம் அனுப்பியுள்ளார் நேற்று மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் சுகாதாரச் செயலர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலர் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தை அவர் இக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சாலை வழியாகவும் ரயில் தண்டவாளங்கள் வாயிலாகவும் நடந்து வருவது கவலைக்குரியது என்றும் ஆபத்தானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சாலை வழியாகவும் தண்டவாளங்கள் வழியாகவும் அவர்கள் நடந்து வருவதை முற்றிலும் கட்டுப்படுத்துவதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் அத்தகையவர்களை அரசு முகாம்களில் தங்கவைத்து பிள்னர் அனுப்பலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் அவர்களுக்கு தேவைப்படும் உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கூடுதலாக ரயில்களை இயக்கும்வரை ஒவ்வொரு தொழிலாளர்களையும் பாதுகாப்பதற்கு அரசுகள் ஒருங்கிணைந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குண்மடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகக் கூறினார்

தேசிய தொழில்நுட்ப நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அறிவியல் தொழில்நுட்பத்தில் நாட்டின் சுயசாா்பு தன்மையை ஊக்கப்படுத்தும் அறிவியல் படைப்புகளை உருவாக்கும் அனைவருக்கும் தாம் புகழாராம் சூட்டுவதாக கூறியுள்ளார்

குடியரசுத் துணைத் தலைவர் திரு

சாதாரண மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க விஞ்ஞானிகளை அவர் கேட்டுக் கொண்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலம் நாட்டில் வாழும் மக்களுக்கு பயன் உள்ள கண்டுபிடிப்புகளை செயல்படுத்தும் அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் நாடு வணக்கம் செலுத்துவதாக கூறியுள்ளார்

எதிர்காலத்தில் ஆரோக்ய வாழ்வை வலியுறுத்தும் வகையில் தொழில்நுட்பங்கள் பயன்படுவது இன்றியமையாதது என்று அவர் கூறியுள்ளார் அறிவிபல் மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் பொருளாதாரத்திற்கு புத்துயீர் ஊட்டுவதில் கவனம் செலுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது ஊரடங்கு காரணமாக முடங்கியுள்ள நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்த விரிவான நடவடிக்கை திட்டத்தை உருவாக்குவது தற்போதைய அவசிய தேவை என்பதை கருத்தில்கொண்டு மத்திய அறிவியில் தொழில்நுட்ப அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நாடு முழுவதும் நாளை முதல் படிப்படியாக பயணிகள் ரயில்களை இயக்க உள்ளதாக இந்தியன் ரயில்வே அறிவித்துள்ளது

புதுதில்லியில் இருந்து சென்னை திருவனந்தபுரம் பெங்களூர் மும்பை திப்ரூகர் அகர்தலா ஹவுரா பாட்னா பிவாஸ்பூர் ராஞ்சி புவனேஷ்வர் செகந்திராபாத் மட்கவுன் அகமதாபாத் ஜம்முதாவி ஆகிய நகரங்களுக்கு இந்த ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது

ஐ ஆர்சிடிசி வலைதளத்தில் மட்டுமே முன்பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

புதிய வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்குவது குறித்து அடுத்தகட்டமாக முடிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது